வெங்கையா நாயுடு விருதுகள் வழங்கி கௌரவித்தாா்

பேச்சுக்கள் நடத்த இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பேயோ தில்லி வருகிறார்

ஜப்பானில் சக்தி வாய்ந்த ஜேபி புயல் தாக்கியதில் குறைந்தது ஒன்பது போ் உயிரிழந்தனா்

தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆசிரியராக தமது பணியை தொடங்கி பொதுவாழ்வில் ஈடுபட்டு நாட்டின் குயடிரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் இன்று ஆசிரியர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாய்டு பிரதம் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஆசிரியர்கள் நாட்டை நிர்மாணிட்பதிலும் குழந்தைகளின் நன்னடத்தையை உறுதி செய்வதிலும் பெரும்பங்கு வகிப்பதாக திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் தேசிய விருது பெறுபவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று மாலை கலந்துரையாடினார் ஜி எஸ் டி வரி நடைமுறையின் கீழ் பதிவு செய்துள்ள வணிகர்களுக்கான வருடாந்திர வரி அறிக்கை படிவங்களை மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது வணிகத்தின் தன்மைக்கு ஏற்ப இருவேறு படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மொத்த விற்பனை கொள்முதல் உள்ளீட்டு வரி போன்ற பல்வேறு விவரங்களை குறிக்கும் வகையில் இப்படிவங்கள் அமைந்துள்ளன

இந்தியா அமெிக்கா இடையே பாதுகாப்பு வெளியுறவு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடா்பான பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பேயோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜேம்ஸ் மாடிஸ் ஆகியோர் புதுதில்லி வருகின்றனர் திரு பாம்பேயோ இன்று மாலையும் திரு மாடீஸ் நாளையும் வருகை தரவுள்ளனர் அவர்கள் நாளை வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சள் திருமதி நிாமலா சீதாராமன் ஆகியோருடன் கூட்டாக பேச்கக்கள் நடத்துகின்றனா் அதைத் தொடா்ந்து அவா்கள் பிரதமா் திரு நரேந்திரமோடியையும் சந்தித்து பேசுகின்றனா் இருதரப்பு பேச்சுக்களின்போது வர்த்தகத்தை மேம்படுத்துதல் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் எச் ஒன் பி விசா திட்டம் போன்றவை குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது ஈரான் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் போன்றவை குறித்தும் பேச்சுக்கள் நடத்தப்படும் என் தெிகிறது நாகாவாந்தில் வெள்ளம் நிலச்சரிவு போன்றவற்றால் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக பல்வேறு அமைச்சகங்ளின் பிரதிநிதிகள் அடங்கிய மத்திய குழு நேற்றிலிருந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது பிஹுக்கு கிராமத்தில் உள்ள வாலிஜன் பாலம் திமாப்பூர் அருகே உள்ள நூய்லாண்ட் தோட்டங்கள் ஆகியவற்றை திரு கே பி சிங் தலைமையிலான இக்குழு பார்வையிட்டது

பல்கேரியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கேற்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளாா் பல்கேியா தலைநகர் சோபியாவில் நேற்று இரவு இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய அவர் இந்தியா பல்வேற வாய்ப்புகளின் மையமாக திஷ்கிறது என்றும் முதகீடு வாத்தகம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் ஈடுபட சிறந்த வாய்ப்புக்களை வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டாா் அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் வர்த்தகக் குழுவினருடன் கலந்துரையாடினார்

இன்று காலை முதல் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையா் திரு ஜாாஜ் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது குட்பா அதிபா் என்று கருதப்படும் மாதவராவ் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்துக்கு அவரது மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு மு க அழகிரி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்ற அமைதி பேரணி இன்று சென்னையில் நடைபெற்றது பேரணியின் இறுதியில் திரு அழகிரி உள்ளிட்டோர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர்

டெண்டர் இன்று நடைபெறுவதாக இருந்தது கோழிப்பன்னை உற்பத்தியாளர்களின் வழக்கு விசாரணையின்போது தமிழக அரசு சார்பில் பதில் மனு அளிக்க கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து

தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு மத்திய அரசு காவிரி டெவ்டாவில் மேலும் மூன்று இடங்களில் அனுமதி அளித்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் இந்த அனுமதியை உடனடியாக திரும்பப்பெற வேண்டுமென்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதையடுத்து அங்கு தற்போது சீசன களைகட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்க வகை செய்யும் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன

ஜேபி என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் ஜப்பானின் மேற்குப்பகுதி நகரங்களான கியோட்டோ ஒசாகா உட்பட பல்வேறு பகுதிகளை கடுமையாக தாக்கியது ஆயிரக்கணக்கான விமானம் ரயில் கப்பல் சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன

ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கக்கோரும் பொதுநல வழக்கு ஒன்றை அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு ஏ எம் காள்வில்கர் திரு டி ஒய் சந்திரகுட் ஆகியோர் அடங்கிய அமர்வு அறிவித்தது உத்திரபிரதேச மாநிலம் அலிகார் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர்

அம்மாநில முதலமைச்சன் திரு போகி ஆதித்யநாத் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தவா இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவித்துள்ளார்

நோய்த்தொற்று ஏற்பட்ட இரண்டு நாட்களுக்குள் நோயாளிகளுக்கு ஒசவ்டாமிவீர் மருந்து வழங்குவதற்கு ஏற்ப கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ககாதாரத்துறை மேலும் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் ஒரு பகுதியில் வெள்ளச்சேதமும் மற்றொரு பகுதியில் வறட்சியால் இழப்பும் ஏற்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காந்து தெரிவித்துள்ளார்

காட்மாண்டுவில் அண்மையில் நிறைவடைந்த நான்காவது பிம்ஸ்டெக் உச்சிமாநாடு மண்டல ஒத்துழைப்ப வலுப்படுத்துவதற்கு புதிய உத்வேகம் அளித்திருப்பதாக நேபாள பிரதமர் திரு கே பி ன்மா ஒளி கூறியிருக்கிறார்

பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இன்று நடைபெறும் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது